புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விறுவிறப்படைந்துள்ளன மத்தியப்பிரதேசத்தில் காங்கிரஸ் புதிய அரசு அமைப்பதற்கு பகுஜன் சமாஜ்கட்சியும்

சமாஜ்வாதிக்கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளன

ரிசர்வ் வங்கியின் கவர்னராக திரு சக்திகாந்ததாஸ் பொறுப்பேற்றுக்கொண்டார்

உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இங்கிவாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

சுட்டப்பேரவைத்தேர்தல் நடைபெற்ற ஐந்து மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன சத்தீஸ்கரில் அறுதிபெரும்பான்மை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது இதில் அக்கட்சியின் சட்டமன்றக்கட்சித்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்

இதனையடுத்து புதிய அரசு அமைக்க அழைப்பு விடுக்குமாறு அம்மாநில ஆளுநருக்கு காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது ராஜஸ்தானிலும் பெற்றிபெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறப்பினர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் காங்கிரஸ் கட்சி மேலிட பார்வையாளர்கள் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருகின்றனர் தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி தலைவர் திரு கே சந்திரசேகரராவ் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்கிறார்

இதற்கான நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இணையதள தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கென அவசர கால நிவாரண திட்டம் ஒன்றை மத்தியஅரசு வகுத்துள்ளதாக தகவல் தொழில்நட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மத்தியஅரசின் அனைத்து துறைகளும் மாநில அரசுகளும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று கூறினார்

நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதுகுறித்து நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்களும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு நிதியுதவி வழங்கவேண்டும் என்று தெலுங்குதேச உறுப்பினர்களும் கோஷங்களை எழுப்பினர் இதன்காரணமாக மக்களவைத்தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் அவை நடவடிக்கைகளை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைத்தார் முன்னதாக கர்நாடகாவிலிருந்து மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கொண்டனர்

மாநிலங்களவையில் மேகதாது பிரச்சினையை எழுப்பி திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டதையடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன பொதுத்துறை வங்கிகளின் தலைமை நிர்வாகிகளோடு நாளை தாம் ஆலோசனை நடத்தவுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் கவர்னர் திரு சக்திகாந்ததாஸ் கூறியுள்ளார் இன்று மும்பையில் கவர்னராக பொறுப்பேற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதேபோல் தனியார் வங்கியின் தலைமை நிர்வாகிகளுடன் தாம் ஆவோசனை நடத்தவுள்ளதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொளள்ப்படும் என்றார் ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சி அதிகாரம் உறுதிசெய்யப்படும் என்றும் திரு சக்திகாந்ததாஸ் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் பஞ்சாயத்து தேர்தல்கள் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்ததன் மூலம் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் கூறியுள்ளார் இன்று ஜம்முவில் செய்தியாளர்களிம் பேசிய அவர் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆக்கப்பூர்வமான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு ஊடகங்களை அவர் கேட்டுக்கொண்டார் மாநிலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக பயன்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு சத்யபால்சிங் கூறினார் புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கென புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் நாகப்பட்டிணம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் கோட்டமும் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

இளம்பெண்களின் நலனுக்காக சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா பிறநாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதுபோன்ற திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இது தொடர்பாக பிறநாடுகளுக்கு உதவிட இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியஅரசின் தடுப்பூசி திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

தகவல் தொடர்புக்கான இந்த செயற்கைக்கோள் விமானப்படையின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவிடும் என்று இஸ்ரோவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின்கீழ்

இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர்

ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியேறுமாறு பாகிஸ்தானை அறிவுறுத்தியபோதிலும் இதுவரை அந்நாட்டு அரசு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று திருமதி குஷ்மா ஸ்வராஜ் கூறினார் அஸ்ஸாமில் தேசிய மக்கள் பதிவேட்டில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காலக்கெடுவை இம்மாதம் இறுதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான விசாரணையின்போது அஸ்ஸாம் அரசின் கோரிக்கையை ஏற்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடப்பு பருவத்திற்கான பளிப்பொழிவு இன்று தொடங்கியது சிம்லாவில் இந்த பனிப்பொழிவை கண்டு சுற்றுலாப்பயணிகள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இலங்கையில் திரு ரனில விக்ரமசிங்கே பிரதமராக பணிபுரிவதற்கு ஆதரவு தெரிவிக்கும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது

ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்களில் அடங்குவர் மகீந்தா ராஜபக்சே ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் அவையில் நிறைவேற்றப்படும் இத்தகைய தீர்மானங்கள் சட்ட விரோதமானது என்றும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தனர் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு கரு ஜெயகுர்யா அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது முதலில் உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டி குறித்த செய்திகள் உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்கின

தற்போது நடைபெற்று வரும் மற்றொரு காவிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா பிரான்சை எதிர்த்து ஆடி வருகிறது நாளை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் ஜெர்மனி பெல்ஜியத்தையும் எதிர்கொள்கின்றன அரையிறுதிஆட்டங்கள் வரும் சனிக்கிழமையும் இறுதிப்போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறவுள்ளது